உதாரணமாக திகழ வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

இதுதொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

சிலை தகர்ப்பு உள்ளிட்ட சம்பவங்களை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது

இதனிடையே தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் குறித்த அவமரியாதையான அறிக்கைகளையும் செயல்பாடுகளையும் எவ்விதத்திலும் ஆதரிக்கவில்லை என்றும் பிஜேபி தெளிவுபடுத்தியுள்ளது

யாருடைய சிலையையும் சேதப்படுத்தும் எண்ணம் பிஜேபிக்கு இல்லை உறுதிபட கூறியிருக்கும் அவர் இதுதொடர்பாக தமிழகம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் உள்ள பிஜேபியினரிடம் பேசியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் இதனிடையே சிலை சேத சம்பவங்களில் ஈடுபடவேண்டாம் என்று அரசியல் கட்சிகள் தத்தம் தொண்டர்களை அறிவுறுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியவாறு அவையின் மையப்பகுதியில் கூடியதால் நண்பகல் வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது

வெங்கையாநாயுடு தமிழகம் திரிபுரா மேற்கு வங்கம் மாநிலங்களில் நடைபெற்ற சிலை தகர்ப்பு சம்பவங்கள் குறித்த தமது கவலையை வெளியிட்டார் இதனையடுத்து அஇஅதிமுக காங்கிரஸ் திரிணமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தெலுங்கு தேச கட்சியினர் தத்தம் கோரிக்கைகளை வலியுறுத்தியவாறே அவையின் மைய பகுதியில் குழுமி கோஷமிட்டனர் கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே பேசிய அவைத்தலைவர் திரு

அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் சிலை தகர்ப்பு உள்ளிட்ட சம்பவங்களை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

புதுதில்லியில் ஓட்டுனர் பயிற்சி மையத்திற்கான நாடுதழுவிய திட்டத்தை பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

அனைத்து மாவட்டங்களிலும் ஓட்டுனர் பயிற்சி மையங்கள் ஏற்படுத்த அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றார்

தொழில்நுட்பங்கள் மூலம் ஓட்டுனர்களுக்கான அனைத்து சோதனைகளும் இம்மையத்தில் நடைபெறும் என்றார்

பயணங்களை இலகுவாக்கும் சுஹாத் யாத்ரா மொபைல் செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டது

தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழும் வகையில் பயங்கரவாத செயல்களை கட்டுப்படுத்திய காவல்துறைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் மதவாதம் பயங்கரவாதம் இடதுசாரி தீவிரவாத அமைப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை என்று தொடர்ந்து உறுதி செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தினார் காவல்துறையினருக்கு தேவையானவற்றை செய்த கொடுக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

சட்டப்பேரவை செயலர் திரு

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி